எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார்

பெட்ரோல் மற்றும் டீசல் விலைகளை மத்திய அரசு விட்டருக்கு இரண்டரை ருபாய் குறைத்துள்ளது

பெட்ரோல் டீசல் மீதான விற்பனை வரி அல்லது வாட் வரியை குறைக்குமாறு மத்திய நிதி அமைச்சர் மாநில அரசுகளையும் கேட்டுக் கொண்டிருக்கிறார்

வரி வருவாயும் திருப்தி அளிப்பதாக அமைச்சர் தெரிவித்தார் எத்தனால்தான் இந்தியாவின் எதிர்கால எரிபொருள் என மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலை துறை அமைச்சர் திரு

மும்பையில் இன்று அவர் பெட்ரோ கெமிக்கல்ஸ் தொடர்பான மாநாடு ஒன்றை தொடக்கி வைத்து பேசுகையில் இவ்வாறு கூறினார் விவசாய விளைபொருட்களில் இருந்து மாற்று எரிபொருள் தயாரிப்பதற்கு இதுதான் தக்க தருணம் என அவர் குறிப்பிட்டார் உதாரணமாக கரும்புச் சாற்றில் இருந்து உற்பத்தி செய்யப்படும் எத்தனால் விரைவில் இந்தியாவின் எரிபொருளாக மாறும் என அவர் கூறினார் நாட்டின் இறக்குமதி குறைக்கப்பட வேண்டும் என்றும் ஏற்றுமதி அதிகரிக்கப்பட வேண்டும் என்றும் திரு

கற்றுச்சூழல் குறித்து மக்களிடையே விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட வேண்டியது மிகவும் அவசியம் என பிரதமர் திரு

அத்துடன் கற்றுச்தழல் பாதிப்பு குறித்தும் அதனால் ஏற்படும் பாதிப்புகளை அகற்றுவது குறித்தும் ஆராய்ச்சி மேற்கொள்ளப்படுவதும் அவசியம் என்று அவர் இன்று வெளியிட்டுள்ள கட்டுரை ஒன்றில் தெரிவித்துள்ளார் புதிய மற்றும் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி வளங்களை பயன்படுத்திக் கொள்வதில் இந்தியா தனி கவனத்தை செலுத்தி வருவதாக கூறிய அவர்

சாதாரண மக்களுக்கு பெரிய அளவில் பலன்களை அளித்துள்ளது என்றார்

எல்இடி பல்புகளின் விலையும் குறைந்துள்ளது இதனால் மின்சாரக் கட்டணம் மிச்சமாகுவதுடன் கரியமில வாயு வெளியேற்றமும் குறைந்துள்ளது என்றார்

நதிகளைத் தாய்மைப்படுத்துவதிலும் நாடு தற்போது வேகமாக செயல்பட்டு வருகிறது என்ற அவர் கங்கை நதியை தூய்மைப்படுத்தும் பணியைக் குறிப்பிட்டார் விமான பயணம் எளிதாக அமைவதற்கான திட்டம் ஒன்றை விரைவில் அரசு கொண்டு வரும் என மத்திய விமானப் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு கரேஷ்பிரபு தெரிவித்துள்ளார் டெல்லியில் இன்று நடைபெற்ற விழா ஒன்றில் பேசிய அவர் டிதி யாத்ரா என்ற திட்டத்தின் மூலம் பயணிகள் விமான நிலையத்திற்குள் எளிதாக செல்வதற்கு பயோமெட்ரிக் மூலம் அவர்களது முகம் அடையாளம் காரணப்பட்டு அனுமதி வழங்கப்படும் எனத் தெரிவித்தார் பயோமெட்ரிக் கை பயன்படுத்தி அவர்களை அடையாளம் காண்பது பயணிகளின் விருப்பத்தை பொறுத்ததுதான் கட்டாயமில்லை என அமைச்சர் தெரிவித்தார்

நாடு கடத்தப்பட்ட இவர்களை மணிப்புரில் உள்ள எல்லை ஒன்றில் மியான்மர் நாட்டு அதிகாரிகளிடம் இந்திய அதிகாரிகள் ஒப்படைத்தனர்

மதுரையில் எய்ம்ஸ் மருத்துவமனை அமைவது உறுதி என்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் மதுரையில் இன்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக தாம் பிரதமர் திரு நரேந்திரமோடியை சந்திக்க உள்ள தாக தெரிவித்தார்

முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமியும் துணை முதலமைச்சர் திரு

பன்வீர்செல்வமும் இன்று மதுரையில் திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தல் தொடர்பாக அஇஅதிமுக நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்தினார்கள் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர்கள் ஆர்கே நக இடைத் தேர்தலின் போது நடந்தது போல திருப்பரங்குன்றத்தில் நடக்காது என்றார்

இலங்கையில் வடக்கு மற்றும் வடகிழக்கு மாநிலங்களில் உள்நாட்டு போரின் போது அந்நாட்டு ராணுவம் எடுத்துக்கொண்ட தனியார் நிலங்கள் அனைத்தையும் திரும்பக் கொடுக்குமாறு அந்நாட்டு அதிபர் திரு மைத்ரிபால ஸ்ரீரிசேனா உத்தரவிட்டுள்ளார்

புதுச்சேரியில் பெய்து வரும் கனமழையால் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டு உள்ளது நேற்று இரவில் இருந்து மழை பெய்து வருகிறது

அதன் பிறகும் தொடர்ந்து மழை பெய்து வருகிறது இதனால் இன்று புதுச்சேரியில் அரசு பள்ளிகள் மற்றும் பெரும்பாலான தனியார் பன்ளிகளுக்கு விடுமுறை அளிக்கப்பட்டது நகரின் தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியுள்ளது முக்கிய சாலை சந்திப்புகளிலும் மழைநீர் தேங்கியுள்ளதால் போக்குவரத்து கடும் பாதிப்புக்கு உள்ளானது நிலைமையை ஆய்வு செய்ய மாவட்ட ஆட்சியர் தலைமையில் கூட்டம் நடைபெற்றது

இதற்கிடையே தென்கிழக்கு அரேபிய கடலில் குறைந்த காற்றழுத்த பகுதி ஒன்று நாளைக்குள் உருவாகும் வாய்ப்பு உள்ளது என சென்னை வானிலை ஆய்வுமையம் தெரிவித்துள்ளது

மேலும் இந்த காற்றழுத்த தாழ்வுமையம் புயலாக மாறி ஓமன் நாடு நோக்கி நகரும் என தெரிவித்துள்ளது